குடியரசுத்தலைவர் திரு

வெங்கையா நாயுடு ஆகியோர் கொரோனா தொற்று தொடர்பாக அனைத்து மாநில ஆளுநர்களுடன் இன்று காணொலி மூலம் கலந்துரையாடுகின்றனர்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை பெரியமேடு வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் வெளி மாநிலத்தவர்கள் தங்கியுள்ள சிறப்பு முகாம்களை இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

கொரோனா தொற்று அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கும் இருளை அகற்றி நாம் ஒளியையும் நம்பிக்கையையும் நோக்கி முன்னெடுத்துச்செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் இந்த கடினமான சூழலால் ஏற்பட்டுள்ள இருளை நாம் தோற்கடிக்க அனைத்து திசைகளிலும் இருந்து ஒளியின் உன்னதத்தை பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

சாலைகளிலோ தெருக்களிலோ அல்லது தத்தம் பகுதிகளிலோ யாரும் கூட்டமாக நின்று ஒளியேற்றக்கூடாது என்று கூறியுள்ள பிரதமர் அனைவரும் தத்தம் வீட்டு வாயில்களிலும் பால்கனியிலும் விளக்கேற்ற அழைப்பு விடுத்திருக்கிறார்

வெங்கையா நாயுடு ஆகியோர் கொரோனா தொற்று தொடர்பாக அனைத்து யூனியன் பிரதேச துணை நிலை ஆளுநர்கள் மாநில உள்ளிட்டோருடன் இன்று காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கின்றனர்

இதற்கான அரசாணையை மாநில சுகாதாரத்துறை செயலர் திருமதி பீலா ராஜேஷ் வெளியிட்டுள்ளார்

சென்னை ஓமாந்தூரார் அரசினர் கோட்டத்தில் உள்ள உயர் சிறப்பு மருத்துவமனை ராஜீவ் காந்தி அரசு பொதுமருத்துவமனை சென்னை ஸ்டான்லி கீழ்பாக்கம் மருத்துவகல்லூரி மருத்துவமனைகள் ஆகியவை சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான சிகிச்சை மருத்துவமனைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அதேபோல் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு வேலூர் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையும் சேலம் மாவட்டத்திற்கு அரசு மோகன் குமார மங்களம் மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையும் ரோடு மாவட்டத்திற்கு பெருந்துறை மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையும் சிகிச்சை மருத்துவமனைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு திருச்சி மகாத்மாகாந்தி அரசு மருத்துவமனையும் தஞ்சை மாவட்டத்திற்கு அங்குள்ள மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையும் மாவட்டங்களுக்கு திருவாரூர் மருத்துவக்கல்லூரி திருவாரூர் நாகை மருத்துவமனையும் அறிவிக்கப்பட்டுள்ளன சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களக்கு சிவகங்கை மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை மதுரை விருதுநகர் மாவட்டங்களுக்கு மதுரை ராஜாஜி மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை தேனி மாவட்டத்திற்கு அங்குள்ள மருத்துவமனை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களுக்கு திருநெல்வேலி மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாகர்கோவில் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை ஆகியவை சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டுள்ளன கோவை திருப்பூர் நீலகிரி மாவட்டங்களுக்கு கோவை

ஜ மருத்துவமனை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு விழுப்புரம் மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அங்குள்ள மருத்துவமனை கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு தர்மபுரி கர்மபுரி மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை கரூர் திண்டுக்கல் நாமக்கல் மாவட்டங்களுக்கு கரூர் மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை கடலூர் மாவடடத்திற்கு ராஜா முத்தையா மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை ஆகியவையும் அறிவிக்கப்பட்டுள்ளன

உடுமலை கோவை மாவட்டம் உடுமலை தொகுதிக்குட்பட்ட பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியம் மாக்கினாம்பட்டி தொழிற்பேட்டை சின்னாம்பாளையம் ஊராட்சி பகுதிகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான ஆயிரம் ரூபாய் உதவிதொகையையும் ரேசன் பொருட்கள் விநியோகத்தையும் மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை கே